நரேந்திரமோடி காணொளிகாட்சிமூலம்இன்றுதுவக்கிவைத்தார் உள்கட்டமைப்புவசதிகளைமேம்படுத்துவதில்அரசுஉறுதியோடுஇரு ப்பதாக சாலைப்போக்குவரத்துத்துறைஅமைச்சர்திரு

சனிப்பெயர்ச்சிவிழாவில்பங்கேற்ககொரோனாஇல்லைசான்றிதழை கொண்டுவரவேண்டும்என்றஉத்தரவைதிரும்பப்பெறவேண்டும்என் றுமுதலமைச்சர்திரு நாராயணசாமிவலியுறுத்திஉள்ளார்

நாராயணசாமிமற்றும்ஏராளமானோர்அஞ்ச லிசெலுத்தினர் ஜம்முகாஷ்மீர்மக்கள்பயன்பெறும்வகையில் ஆயுஷ்மான்பாரத் சீகத்திட்டத்தைபிரதமர்திரு நரேந்திரமோடி காணொளிகாட்சிமூலம்இன்றுதுவக்கிவைத்தார்

மேலும் ஜம்முகாஷ்மீரில்உள்ளஅரசுமற்றும்தனியார்மருத்துவமனைகளில்மட்டும் அல்லாது ஆயுஷ்மான்பாரத்திட்டத்தின்கீழ்நாடுமுழவதிலும்உள்ளஅனைத்துமருத்து வமனைகளிலும்ஜம்முகாஷ்மீர்மக்கள்மருத்துவசிகிச்சைபெறமுடியும்என்று ம்குறிப்பிட்டார் மேலும்பேசியபிரதமர் ஜம்முகாஷ்மீரில்உள்ளாட்சிதேர்தலைஒளிவுமறைவின்றிநடத்தியதற்காக பிரதேசநிர்வாகத்திற்குபாராட்டுதெரிவித்தார் இதன்மூலம் ஜம்முகாஷ்மீர் மகாத்மாகாந்தியின்கனவானகிராமசுயராஜ்ஜியத்தைஅடைந்திருப்பதாகக் குறிப்பிட்டார் நாடுமுழுவதும் உள்கட்டமைப்புவசதிகளைமேம்படுத்துவதில்அரசுஉறுதியோடுஇருப்பதா கமத்தியசாலைப்போக்குவரத்துமற்றும்நெடுஞ்சாலைத்துறைஅமைச்சர்திரு நித்தின்கட்கரிகூறினார்

மேலும் ஆத்மநிர்பர்பாரத்எனப்படும்சுயசார்புஇயக்கத்தையும் இந்தியாவைசர்வதேசபொருளாதாரத்தில்முன்னணிஇடத்தைப்பிடிக்கபிரத மர்திரு மோடிமேற்கொண்டுவரும்பணிகளையும்சுட்டிக்காட்டியதிரு கட்கரி தேசியஅளவில்கைத்தொழில் சிறு நடுத்தரமற்றும்குறுநிறுவனங்களின்வளர்ச்சிக்குத்தேவையானஅனைத்துந டவடிக்கைகளையும்அரசுமேற்கொண்டுவருவதாகக்கூறினார் திருநள்ளாறுசனிப்பெயர்ச்சிவிழாவில்பங்கேற்கவருபவர்கள்கொரோ னாஇல்லைஎன்றசான்றிதழைக்கட்டாயம்கொண்டுவரவேண்டும்என்றஉத் தரவைதுணைநிலைஆளுனர்டாக்டர் கிரண்பேடிதிரும்பப்பெறவேண்டும்எ ன்றுமுதலமைச்சர்திரு நாராயணசாமிவலியுறுத்தியுள்ளார்

வாய்ஸ் புதுச்சேரியில் துணைநிலைஆளுனர்மாளிகைமற்றும்சட்டப்பேரவைவளாகத்திற்குகூடுத ல்பாதுகாப்புவழங்ககாவல்துறைமுடிவுசெய்துள்ளதாகதகவல்கள்வெளியா கிஉள்ளன புதுச்சேரியில் நாள்தோறும்போராட்டங்கள்நடைபெற்றுவரும்நிலையில் சிலநேரங்களில்தடுப்புகளையும்தாண்டிபோராட்டக்காரர்கள்துணைநிலை ஆளுனர்மாளிகைமற்றும்சட்டப்பேரவைவளாகத்தைமுற்றுகையிடமுயற்சி க்கின்றனர் அவர்களைக்கட்டுப்படுத்தபோலீசார்பெரும்சிரமத்திற்குஆளாகிவரும்நி லையில் அப்பகுதியில்பாதுகாப்புஏற்பாடுகளைபலப்படுத்துவதுகுறித்துமுதுநிலை காவல்துறைகண்காணிப்பாளர்கள்அகன்ஷா ராகுல்அல்வால் எஸ்பி க்கள்மாறன்மற்றும்முருகவேல்ஆகியோர்ஆய்வுமேற்கொண்டனர்

புதுச்சேரிமுதலமைச்சர்திரு

நாராயணசாமி அமைச்சர்திரு கந்தசாமி சட்டமன்றஉறுப்பினர்கள் மாவட்டஆட்சித்தலைவர்திருமதி பூர்வாகர்க்மற்றும்இறந்தோர்களின்உற வினர்கள்மலர்தூவிஅஞ்சலிசெலுத்தினர்

காரைக்காலில்சுனாமியால்உயிர்நீத்தவர்களுக்கு மாவட்டஆட்சித்தலைவர்திரு

ருத்ரகவுடுதெரிவித்துள்ளார்

இந்தசான்றிதழ்சரிபார்ப்புபுதுச்சேரிபள்ளிக்கல்வித்துறைவளாகத்திலும் காரைக்காலில்முதன்மைகல்விஅதிகாரிஅலுவலகத்திலும்நடைபெறும்என் றுபள்ளிக்கல்வித்துறைஅறிவித்துள்ளது